நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார்

தங்கமணி தெரிவித்துள்ளார்

திரு காமராஜ் கூறியுள்ளார்

ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது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

தமிழகத்தில் ஹிந்தி மொழி திணிக்கப்படுவதாக அரசியல் கட்சிகள் தவறான பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார் தூத்துக்குடி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேசிய வரைவு கல்விக் கொள்கையை இறுதி செய்யாத போது இதுபோன்ற பிரச்சாரத்தில் ஈடுபடுவது தவறானது என்றார் பிஜேபியை பொறுத்தவரை மாநிலத்தில் ஆக்கப்பூர்வமான அரசியலை மேற்கொள்வது என விரும்புவதாக அவர் கூறினார் மாநிலத்தில் தற்போது நிலவி வரும் முக்கிய பிரச்சினைகளுக்கு திமுக தான் காரணம் என்றும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டினார் தமிழகத்தில் மின்வெட்டு என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு தங்கமணி கூறியுள்ளார் ஈரோட்டில் இன்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

எதிர்க்கட்சிகளின் பொய்ப்பிரச்சாரத்தின் காரணமாகத்தான் மக்களவைத் தேர்தலில் அஇஅதிமுக தோல்வி அடைந்ததாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார்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

தமிழகத்தில் மக்கள் நலனுக்கு எதிரான திட்டங்கள் செயல்படுத்தப்பட மாட்டாது என்று உணவு அமைச்சர் திரு காமராஜ் கூறியுள்ளார் திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் இன்று செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் எதிர்க்கட்சிகள் பொய்ப் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்றதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் தமிழகத்தைப் பொறுத்தவரை இருமொழிக் கொள்கைதான் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார் கஜ புயலினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மாநில அரசு அறிவித்த திட்டங்கள் அனைத்தும் செயல்படுத்தப்படும் என்றும் திரு காமராஜ் கூறினார் நாடாளுமன்ற காங்கிரஸ் கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திருமதி சோனியாகாந்திக்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் இந்த வாழ்த்தினை பதிவு செய்துள்ள அவர் பன்முகத்தன்மை மதச்சார்பின்மை சமூக நீதி சமத்துவம் ஏழை மக்களின் நம்பிக்கை ஆகியவற்றுக்கு நிரந்தர உத்தரவாதமாக காங்கிரஸ் திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார் காங்கிரஸ் கட்சியின் பணியினை நாட்டுமக்களின் இதயங்களில் இருந்து யாராலும் அகற்றிவிட முடியாது என்றும் திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தேசிய காவலர் நினைவுச் சின்னத்தில் இன்று அஞ்சலி செலுத்தினார் நாடு பாதுகாப்பாக இருப்பதற்கு காவலர்களின் உயிர்த்தியாகமே காரணம் என்றும் அமைச்சர் புகழாரம் குட்டினார்

பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் நாளை சியாச்சின் சென்று ஆய்வு மேற்கொள்ளவுள்ளார் அங்கு பாதுகாப்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ள வீரர்களுடனும் அமைச்சர் கலந்துரையாட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ராணுவ தலைமை தளபதி ஜென்ரல் பிபின் ராவத்தும் அமைச்சருடன் செல்லவுள்ளார் சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் அதன் மதுரை கிளை ஒருமாத கால விடுமுறைக்கு பின் நாளை திறக்கப்படுகிறது முதல் வாரத்தில் முக்கிய பல வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளதாக எமது செய்தியாளர் ஆனந்த்குமார் தெரிவிக்கிறார்

தீயின் காரணமாக வனவிலங்குகள் பாதிக்கப்படவில்லை என்று எமது செய்தியாளர் இந்த தெரிவிக்கிறார்

காட்டு எருமை உள்ளிட்ட அரிய வகை விலங்குகளும் வசித்து வருகின்றன

இதனைத் தொடர்ந்து இந்தப் பகுகி முழுவதம் புற்கள் காய்ந்த நிலையில் காணப்படுவதால் களக்காடு வெள்ளிமலை சரகத்தில் திடீரென காட்டுத்தீ விபத்து ஏற்பட்டது காட்டுத்தீயின் வேகம் அதிகரித்திருத்தால் தீ வளப் பகுகி முழுவதும் பாவி பற்றி எரிந்தது இது பற்றி தகவல் தெரிந்ததும் வனத்தறையினர் களக்காடு புலிகள் காப்பக தணை இபக்குநர் ஆரோக்கியராஜ் சேவியர் உத்தாவின்படி தீ அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வந்தனர் இந்த தீயை அணைக்கும் பணியில் வன சரகங்களைச் சேர்ந்த ஊழியர்கள்

திருநெல்வேலிபிலிருந்து திருமலைக்குமார்

ராமநாதபுரம் மாவட்டம் திருபுல்லானி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கிராமங்களில் காவிரி கூட்டுக் குடிநீர் திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் குடிநீர் விநியோகப் பணிகளை ஆட்சியர் திரு வீரராகவ ராவ் இன்று ஆய்வு செய்தார்